எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

அன்பழகன் தெரிவித்துள்ளார் அண்ணா பல்கலைக் கழகத்தை இரண்டாக பிரிக்க வகைசெய்யும் மசோதா தமிழக சுட்டப்பேரவையில் நிறைவேறியது நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது

ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் கிளையை தில்லிக்கு வெளியே அமைக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது இருமொழிக் கொள்கையிலிருந்து தமிழக அரசு பின்வாங்காது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் நேற்று புதிய கல்விக் கொள்கை தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தின்போது குறுக்கிட்டுப் பேசிய முதலமைச்சர் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் மும்மொழிக் கொள்கை கொண்டுவரப்பட்டதாகவும் அதை அப்போது அண்ணா எதிர்த்தார் என்றும் கூறினார் அதைத் தொடர்ந்து இருமொழிக்கொள்கைக்கு அப்போதைய பிரதமர் ஐவஹர்லால் நேர உறுதியளித்தார் என்றும் அவர் குறிப்பிட்டார் அஇஅதிமுகவை பொறுத்தவரையும் தமிழக பொறுத்தவரையும் இருமொழிக் கொள்கையைத்தான் பின்பற்றுவோம் என்றும் முதலமைச்சர் கூறினார் பள்ளிக் கல்வித் துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் பேசுகையில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கடிதம் எழுதியுள்ளதை சுட்டிக்காட்டினார்

எடப்பாடி பழனிசாமி இன்று திறந்து வைக்கிறார்

இந்த இரு மேம்பாலங்கள் காரணமாக ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணா பல்கலைக் கழகத்தை இரண்டாக பிரிக்க வகைசெய்யும் மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நேற்று நிறைவேறியது உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் தாக்கல் செய்த இந்த மசோதாவில் அண்ணாப் பல்கலைக் கழகம் மற்றும் அண்ணா தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் என்ற பெயரில் இரண்டாகப் பிரிக்க முடிவு கெப்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளை அண்ணா பல்கலைக் கழகம் நிர்வகிக்கும் என்றும் அண்ணா தொழில்நுட்ப ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில் தனியாக செயல்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது அரியர் தேர்வில் அனைவரும் தேர்ச்சி என்ற அறிவிப்பு தொடர்பாக மாணவர்கள் யாரும் அச்சம் கொள்ளத் தேவையில்லை என்று உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு கேபிஅள்பழகன் கூறியுள்ளார் இத்தொடர்பாக சுட்டப்பேரவையில் நேற்று பேசிய அவர் செமஸ்டர் இறுதித் தேர்வு தவிர பிற தேர்வுக்கு பணம் செலுத்திய அனைவரும் தேர்ச்சி பெறுவார்கள் என்று கூறினார்

அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் கவுன்சில் ஆகியவற்றின் வழிகாட்டுதல் படியே அரியர் மாணவர்கள் தேர்க்சி குறித்து அரசு முடிவெடுத்துள்ளது என்றும் இந்த முடிவு தொடர்பாக தொழில்நுட்ப கல்விக் கவுன்சிலிடமிருந்து எந்த மின்னஞ்சலும் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார்

அன்பழகன் கூறியுள்ளார் சில மாணவர்கள் சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய காலஅவகாசம் கோரியுள்ளதால் இன்று வெளியிடப்படவிருந்த தரவரிசை பட்டியல் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார்

இதை முன்னிட்டு அண்ணா மேம்பாலம் அருகில் உள்ள தந்தைப் பெரியார் உருவச் சிலைக்கு மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் மரியாதை செலுத்தவுள்ளனர் இந்நாளை முன்னிட்டு துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் விடுத்துள்ள ட்விட்டர் செய்தியில் சாதி மத பேதங்களை எதிர்த்து பெண்ணடிமை விலங்கொடித்து அறியாமை இருள்நீக்கிய பகுத்தறிவுப் பகலவன் பெரியார் என்று கூறியுள்ளார் தமிழர்களை பெருமைப்பட வைத்த தந்தை பெரியார் வழியில் சமநீதி சமத்துவம் தழைக்க பாடுபட இந்நாளில் உறுதியேற்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் தாக்கல் செய்யப்படவுள்ள சில மசோதாக்கள் தொடர்பாக பாதுகாப்புத் துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் நேற்று மாநிலங்களவையில் உள்ள சில கட்சிகளின் தலைவர்களை அழைத்துப் பேசினார் சரக்கு மற்றும் சேவை வரி நாட்டின் பொருளாதார நிலைமை புதிய கல்விக் கொள்கை சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு வரைவு அறிக்கை உள்ளிட்டவை குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தக் கூட்டத்தில் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி சமூக நீதித்துறை அமைச்சர் திரு தாவர்சந்த் கெலாட் ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் காங்கிரஸ் தலைவர்கள் திரு குலாம் நபி ஆசாத் திரு ஆளந்த் சர்மா திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

திருப்பதி மக்களவை தொகுதி ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர் தர்கா பிரசாத் சென்னையில் நேற்று காலமானார்

உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பின்கீழ் கொண்டு வருவதற்கு வகை செய்யும் சட்ட மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேறியது

வங்கி ஒழுங்குமுறை திருத்த மசோதா என்றழைக்கப்படும் இம்மசோதா மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்தப் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மவா வாடிக்கையாளர்களின் வைப்புத் தொகையை பாதுகாக்கவே இந்த சுட்ட மசோதா கொண்டுவரப்படுவதாக கூறினார் கூட்டுறவு அமைப்புகளின் பதிவாளர்களின் அதிகாரத்தை குறைப்பதற்காக இந்த சுட்ட மசோதா கொண்டுவரப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் கூட்டுறவு வங்கிகளின் செயல்பாடுகளை ரிசர்வ் வங்கி முறைப்படுத்தும் என்றும் முதல்கட்டமாக நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் மாநில கூட்டுறவு வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவரப்படும் என்று அவர் கூறினார் முன்னதாக இந்த மசோதா மீது நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் மாநிலங்களுக்கு உள்ள உரிமையை பறிக்கும் வகையில் இம்மசோதா இருப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த மசோதாவை அரசு திரும்பப்பெற வேண்டும் என்று காங்கிரஸ் உறுப்பினர் திரு மனீஷ் திவாரி வலியுறுத்தினார் நாடுமுழுவதும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் நட்டத்தில் இயங்குவதாக நிதியமைச்சர் கூறுவதை ஏற்க முடியாது என்று கூறிய திமுக உறுப்பினர் திரு செந்தில்குமார்

ரிசர்வ் வங்கிக்கு ஏற்கனவே கூடுதலான பணிகள் இருப்பதால் கூட்டுறவு வங்கிகளையும் அதன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரும் போது கூடுதல் கமை தான் ஏற்படும் என்று அவர் கூறினார் மசோதாவை ஆதரித்து சிவசேனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி உறுப்பினர்கள் பேசினர் நாடுமுழுவதும் ஒரே சீரான சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு முன்பு விரிவான கலந்தாலோசனை தேவைப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மக்களவையில் இத்தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அளித்துள்ள பதிலில் இதனை தெரிவித்துள்ளார்

உச்சநீதிமன்றத்தின் கிளையை தில்லிக்கு வெளியே அமைக்கும் திட்டம் ஏதுமில்லை என்று நாடாளுமன்றத்தில் அரசு தெரிவித்துள்ளது இதுகுறித்த கேள்விக்கு மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் எழுத்தபூர்வமாக அளித்துள்ள பதிலில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உச்சநீதிமன்றத்தின் கிளைகளை அமைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் கோரிக்கை வரப்பெற்றதாக கூறினார் ஏற்களவே சட்ட ஆணையம் தனது அறிக்கையில் உச்சநீதிமன்றத்தின் கிளையை தென்னகத்தில் சென்னை அல்லது அஹைதராபாதிலும் வடகிழக்கில் கொல்கத்தாவிலும் மேற்கிந்தியாவில் மும்பையிலும் அமைக்கலாம் என்று யோசனை கூறியதாக அவர் தெரிவித்தார் ஆனால் இந்த யோசனையை உச்சநீதிமன்றம் ஆதரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார்

பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அமைச்சர் இவற்றில் பெரும்பாவான நிலங்கள் ரயில்வே நிலையத்திற்கு மிக அருகாமையில் உள்ளவை என்று கூறினார் மாநிலம் வாரியாக இதுகுறித்த பட்டியல் பராமரிக்கப்படவில்லை என்று கூறிய அவர் பெரும்பாலும் பெருநகரங்களிலும் நகரங்களிலும் ரயில் நிலையங்களை ஒட்டியுள்ள பகுதிகளை குடிசை மக்கள் ஆக்கிரமித்துள்ளதாக தெரிவித்தார்

தூத்துக்குடி மாவட்டத்தில் மாதவன்குறிச்சி படுக்கப்பத்து பாலக்குறிச்சி கிராமங்களில் நிலம் எடுக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார்

அணுகக்தி துறையில் தனியாரை அனுமதிக்கும் திட்டம் எதுவுமில்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது

நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது என்று பிரதமர் அலுவலக இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் மக்களவையில் நேற்று தெரிவித்தார்

குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர்வதற்கு கம்பு கேழ்வரகு உள்ளிட்ட சிறு தானியங்களால் செய்யப்பட்ட உணவு மிக அவசியம் என்று தருப்புரி மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி கூறியுள்ளார் தேசிய ஊட்டச்சத்து மாதத்தை முன்னிட்டு தருமபுரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் பேசினார்

அமெரிக்காவின் ஃப்ளோரிடா மாகாணத்தை சூறாவளி நெருங்குவதால் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அம்மாகாணத்தில் அவசர நிலையை பிரகடனம் செய்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பீகார் மாநிலத்தில் கோசி நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் இந்திய சீன எல்லையில் தற்போதுள்ள நிலைமை குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று மாநிலங்களவையில் அறிக்கை சமர்ப்பிக்கிறார்

மத்திய அமைச்சர் திரு

இன்று மகாளய அமாவாசையை முன்னிட்டு நதிக்கரைகளிலும் கடற்கரையிலும் தர்ப்பணம் செய்ய அனுமதி இல்லை என்று பல்வேறு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவித்துள்ளன பேரிடர் காலத்தில் வெள்ளத்தில் சிக்கியவர்களை உடனடியாக மீட்பது குறித்த ஒத்திகை நேற்று திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் கோவில் குளத்தில் தீயணைப்புத் துறையினரால் நடத்தி காண்பிக்கப்பட்டது